கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளன குடியுரினம சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது

தொகுதியில் முன்னிலையில் உள்ளது

தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது

பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கான தேர்தல் வார்டு மறுவரையறைக்குப் பிறகு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

மனுக்கள் இந்த தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலான அமர்வு முன்பு நாளை மற்றாள் விசாரணைக்கு வருகின்றன இந்நிலையில் மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர் பதவிக்கு மறைமுக தோ்தல் நடத்த வகை செய்யும் தமிழக அரசின் அவசர சட்டத்திற்கு தடை விதிக்கக்கோரி விடுதலை விறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றததில் மனு தாக்கல் செய்துள்ளார் நன்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தாமல் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் தேர்தல் நடத்துவது உள்நோக்கம் கொண்டது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளார் நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றம் தெரிவித்த வழிமுறைகளை பின்பற்றாமல் மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள இந்த தேர்தல் சட்டத்திற்கும் பெண்களுக்கும் எதிரானது என்றார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்த முடியும்போது உள்ளாட்சி தேர்தலை பிரித்து நடத்துவது ஏன் என்றும் திரு அழகிரி கேள்வி எழுப்பினா்

தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மதுரை அண்ணா நகரில் கட்டப்பட்டுள்ள அம்மா திருமண மண்டபத்தையும் அவர் திறந்து வைத்தார்

ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளது காங்கிரஸ் இரண்டு இடங்களிலும் சுயேச்சை ஒரு இடத்திலும் வெற்றிபெற்றுள்ளனா் இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் கர்நாடக சட்டப்பேரவையில் பிஜேபி பெரும்பான்மை பலத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது கர்நாடக இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றிபெற்றிருப்பதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு அம்மாநில மக்கள் தக்க பாடம் புகட்டியிருப்பதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்ததை மக்கள் ஏற்றுக் கொள்ளவில்லை என்று இன்று ஜார்க்கண்ட்டில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் கூறினார்

முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் மத அடிப்படையில் நாட்டை பிளவுபடுத்தியதால்தான் இந்த மசோதாவை கொண்டுவர வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களிலும் இதபோன்ற குடியுரிமை வழங்கும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதையும் அவர் குட்டிக்காட்டினார் முன்னதாக இந்த மசோதாவை அறிமுகம் செய்வதற்கு எதிா்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் திரிணமூல் னாங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இது அரசியல் சாசனத்திற்கு எதிராக உள்ளது என தெரிவித்தனர்

மானவா்கள் வங்கிகளிடமிருந்து பெற்ற கல்விக் கடன்களை தள்ளுபடி செய்யும் உத்தேசம் ஏதும் அரசிடம் இல்லை என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெிவித்துள்ளார்

கல்விக் கடனால் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக மாணவர்கள் யாரும் தற்கொலை செய்து கொண்டதாக அரசுக்கு இதுவரை தகவல் இல்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

மாணவ மாணவிகளின் மன அழுத்தத்தைப் போக்க யோகா போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவவதாகவும் திரு பொக்ரியால் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தலுக்காக அரசியல் கட்சிகளால் வழங்கப்படும் பூத் சிலிப்புகள் வெள்ளை நிறத்தில் மட்டுமே இருக்க வேண்டுமென்றும் அதில் சின்னமோ அரசியல் வாசகங்களோ இடம்பெறக்கூடாது என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்

சென்னை எழும்பூர் கண் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மரங்களை வேரோடு எடுத்து மற்றொரு இடத்தில் நடும் போது அவை மீன்டும் துளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளனவா என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இன்று நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கம் வென்றது மகளிர் கால்பந்து போட்டியிலும் இந்தியா தங்கம் வென்றது

ஐ எஸ் எல் கால்பந்துப் போட்டியில் சென்னை அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது ஜாம்ஷெட்பூரில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது தென்மாநில பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கால்பந்து போட்டிகள் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இன்று தொடங்கியது